பிரதமர் திரு நரேந்திரமோடி புதிய பாகிஸ்தான் பிரதமருக்கு கடிதம் எழுதி உள்ளார் கேரளத்தில் உதவி மீட்பு பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி உள்ள நிலையில் கொள்ளை நோய் ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது

பணிகளுக்கு வழங்க உள்ளனர் புதுவையில் இன்று முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது மோடி கடிதம் அண்டை நாடான பாகிஸ்தானுடன் அர்த்தமுன்ள ஆக்கப்பூர்வ உறவுகளைப் பேணவே இந்தியா விரும்புவதாக பாகிஸ்தானின் புதிய பிரதமர் திரு இம்ரான் கானுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி கடிதம் எழுதி உள்ளார் தீவிரவாதம் மற்றும் வன்முறை இல்லாத வளர்ச்சி நோக்கம் உள்ள பிராந்தியமாக இந்திய திபகற்பத்தை மேம்படுத்துவதே இருநாடுகளின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறி உள்ளார் ஏற்கனவே இம்ரான் காலுடன் தொலைபேசியில் பேசிய போது இதை தாம் வலியுறுத்தியதையும் அவர் கட்டிக்காட்டி உள்ளார் ஆயினும் இந்தியா இதுவரை பாகிஸ்தானை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்றும் பேச்சு வார்த்தைக்கு டகந்த தழல் ஒன்றை பாகிஸ்தான் உருவாக்க வேண்டும் என்பதே கடிதத்தின் பொருளாகும் என்றும் புதுடெல்லியில் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

பிரதமர் திரு நரேந்திரமோடி இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகையில் சக இந்தியர்களுக்கு சேவை புரிய இளம் வயதிலேயே தீர்மானித்தவர் வாத்பாய் என்றும் ஒரு கட்சி அரசியல் தீவிரமாக இருந்த போது அரசியலுக்கு வந்த அட்டல்ஜி கூட்டணி அரசியலுக்கு வழிகாட்டியது வரலாறு என்றும் கூறினார் தீவிரவாதத்தை உலகப் பிரச்சனையாக மாற்றியதிலும் இந்தியாவை அணுசக்தி நாடாக மேம்படுத்தியதிலும் ழுக்கிய பங்காற்றியவர் வாத்பாய் என்று அவர் தெரிவித்தார்

மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் மூத்த பிஜேபி தலைவர் திரு எல்கே அத்வானி ஆர்எஸ்எஸ் தலைவர் திரு மோகன்பகவத்

ஸ்டெர்லைட் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை ஆட்சேபித்து ஸ்டெர்லைட் நிர்வாகம் தாக்கல் செய்த மனுவை ஓய்வுபெற்ற நீதிபதி தலைமையிலான குழவின் மூலம் ஆராய தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது

மூடப்பட்ட ஸ்டெரிலைட் ஆலையின் நிர்வாகப் பிரிவிற்குள் நுழைய வேதாந்தா குழும அதிகாரிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட அனுமதி நீடிப்பதாகவும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது

மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் வடிய தொடங்கி இருப்பதால் இயல்பு நிலை மெதுவாக திரும்பி வருகிறது ஆயினும் செங்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் நிலைமைகள் இன்னும் மோசமாகவே நீடிப்பதாகவும் நூற்றுக் கணக்கிலான மக்கள் தொடர்ந்து வெள்ளத்தில் சிக்கி உள்ளனர் தொலைதூரப் பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கி உள்ளவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எர்ணாகுனம் மாவட்டத்தில் மீட்பு பணிகள் முடிந்து விட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்

குடிநீர் மற்றும் மருந்துகளும் மக்களுக்கு வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து ஒரளவிற்கு மீண்டும் தொடங்கி உள்ளது கொச்சி விமான நிலையத்தில் இருந்து இயக்கப்பட வேண்டிய விமானங்கள் இன்று முதல் கொச்சி கடற்படை தளத்தில் இருந்து இயக்கப்படுகின்றன மாநிலம் முழுவதும் துண்டிக்கப்பட்ட தொலைதொடர்பு மற்றும் மின்இணைப்பை சரிபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது

கொன்ளை நோய் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் அன்றாட கண்காணிப்பில் ஈடுபட மாநில அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நன்கொடை புதுச்சேரி மாநில அரசு ஊழியர்கள் அனைவரும் தங்களின் ஒருநாள் சம்பளத்தை கேரள வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு வழங்க இருப்பதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார் பல்வேறு அரச ஊழியர் சங்கங்கள் இதற்கு ஒப்புதல் கடிதம் கொடுத்திருப்பதாக அவர் இன்று புதுவையில் சாதாரண முறையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார்

ருபாய் உதவியை மேலும் உயர்த்துவது குறித்து பரிசிலிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் கேரளத்திற்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்குவது குறித்து பின்னர் முதலமைச்சர் திரு நாராயணசாமி வருவாய் துறை அமைச்சர் திரு ஷாஜகான் ஆகியோர் அதிகாரிகள் மற்றும் அரசு சாரா அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினர்

காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளும் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நீகழ்ச்சியின் போது ழும்மத பிராத்தனையும் தேசபக்தி கீதங்களும் இடம் பெற்றன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு சத்பாவனா உறுதிமொழி மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி உறுதிமொழியும் செய்து வைக்கப்பட்டது

விரைவில் தேர்தல் வர உள்ள இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் இப்பிரச்சனை குறித்து மாவட்ட மற்றும் வட்டார நிலைகளில் போராட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

ராஜீவ்காந்தி ஆட்சிக்காலம் நாட்டிற்கே பொற்காலமாகத் திகழ்ந்ததாக திரு நாராயணசாமி கூறினார்

மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை புதுவை மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் சேகரித்து தர வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் புதுவை சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்கள் தங்களின் ஒருமாத சம்பளத்தை கேரள அரசின் நிவாரண பணிகளுக்கு வழங்குவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் அன்பழகன் புதுவையில் உள்ள நிகர்நிலை மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக் கோட்டா இடங்களைப் பெற மாநில அரசு சட்டமன்றத்தின் சிறப்புக் கூட்டத்தை உடனடியாக கூட்டி சட்டம் கொண்டு வர வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் இரு அன்பழகன் கோரி உள்ளார்

புதுவையில் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் புதுவையில் நகர்புற மக்கன் தொகை அதிகரித்துள்ளதே தவிர நகர்புற கட்டமைப்பு வசதிகளோ மக்களின் சமூகப் பொருளாதார வாழ்க்கை நிலையோ உயரவில்லை என்றார் புதுவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகராட்சி நிர்வாகம் இல்லாததே இதற்கு முக்கிய காரணம் என்பதால் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்தவும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமான திட்டங்களுக்கு மத்திய அரசின் நிதியை பெற்றுத் தரவும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தினார் புதுச்சேரி ஸ்மார்ட் நகர திட்டத்தை திறம்பட்ட முறையில் அமல்படுத்த மக்கள் குழு ஒன்றை அமைத்து கண்காணிக்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானுடன் ஆக்கபூர்வ உறவுகளை பேணவே இந்தியா விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி புதிய பாகிஸ்தான் பிரதமருக்கு கடிதம் எழுதி உள்ளார் கேரளத்தில் உதவி மீட்பு பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி உள்ள நிலையில் கொள்ளை நோய் ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது

புதுவையில் இன்று முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது